மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

உள்நாட்டு விமனாப் போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது ரம்ஸான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது

வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார் இந்நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்ளிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக சரியான நேரத்தில் ஊரடங்கு உத்தரவினை மத்திய அரசு பிறப்பித்ததாகத் தெரிவித்தாா் வளர்ந்த நாடுகள்கூட உரிய நேரத்தில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்க தவறி விட்டதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் இரண்டு மடங்காக அதிகரிப்பது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன் மூன்று முதல் நான்கு நாட்களாக இருந்தது என்றும் அவர் கூறினார்

ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தைத் தவிர இதர மாநிலங்களிலிருந்து விமான சேவைகள் தொடங்கியுள்ளன

சென்னையிலிருந்து முதல் விமானம் சற்றுமுன் புறப்பட்டுச் சென்றது முன்னதாக நேற்று இரவு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ரஜேஷ் மற்றும் உயரதிகாரிகள் விமான நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் பயணிகள் பின்பற்ற வேண்டிய சுகாதார நெறிமுறைகள் குறித்தும் அவர்கள் விரிவாக ஆலோசனை நடத்தினர் இந்நிலையில் தமிழகத்திற்கு வரும் விமான பயணிகளுக்கான நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி தமிழகத்திற்கு வரும் விமான பயணிகள் டி என் இ பாஸ் இணைய தளத்தில் பதிவு செய்ய வேண்டுமென்றும்

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் குடியிருக்கவில்லை காய்ச்சல் இருமல் சளி பாதிப்பு இல்லை உள்ளிட்ட உறுதிமொழிகளையும் பயணிகள் வழங்க வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது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

துபாயிலிருந்து இந்தியர்கள் தாயகம் திரும்புவதற்கு வசதியாக விமானங்கள் தனி இயக்கப்படுவதாகவும் இதற்கு சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படும் தகவல்ககைள் கண்டு ஏமாறவேண்டாம் என்று துபாயிலுள்ள இந்திய துாதரகம் தெரிவித்துள்ளது சில போலி றிறுவனங்கள் இத்தகைய தகவல்களைக் கூறி பணம் திரட்டுவதில் ஈடுபட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது இந்திய அரசு இதற்கான ஒப்புதல் ஏதும் வழங்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவுக்குச் செல்வது குறித்து அனைத்து தகவல்களையும் தூதரக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

பெர்மிங்ஹாமிலிருந்து பஞ்சாம் மாநிலம் அம்ரிட்ஸருக்கு இன்று ஒரு விமானம் வந்துசேர உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார்

கட்டுப்படுத்தப்பட்ட மணடலங்களிலிருந்து வரும் தொழிலாளர்களுக்கு அனுமதி வழங்கக் கூடாது தொழிலாளர்கள் முக கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதையும் உறுதி செய்ய வேண்டும் தொழிற்சாலைகள் காலை மற்றும் மாலையில் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும்

பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக தொழில் புரிவதை கண்காணிக்கவும் அரசின் நெறிமுறைகளை தீவிரமாக கடைபிடிப்பதை தொழிற்சாலைகள் உறுதி செய்திட வேண்டுமென்று அந்த செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரம்ஸான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்பு அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தும் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் இந்நாளையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நல்வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவா்களும் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனா் தமிழகத்தில் வெப்ப சலனம் காரணமாக சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளாா் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

மின்சார செலவினங்களைக் குறைப்பதில் சூரிய சக்தி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார்